மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

பஞ்சாப் நேஷ்னல் வங்கி மோசடியில் குற்றம் சாட்டப்பட்டு தப்பி ஒடிய வைர வியாபாரி மெகுல் சோக்சிக்கு எதிராக பிறபிக்கப்பட்ட ஜாமினில் வெளிவரமுடியாத கைது வாரண்டை ரத்து செய்ய முடியாது என்று மும்பை சிறப்பு நீதிமன்றம் கூறியுள்ளது

பிரச்சாரத்திற்கு இன்று நிறைவு நாள் என்பதால் நான்காவது கட்டமாக தேர்தல் நடைபெறம் தன்பாத் தியோகர் கிரிதி பொக்காரோ ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஐந்தாவது கட்டமாக தேர்தல் நடைபெறும் கொயிவாஞ்சல் மற்றும் சந்தல்பர்கானா பகுதிகளிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அந்த பகுதிகளில் இன்று நடைபெறும் பிரச்சாரப் பொது கூட்டங்களில் பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் அசாமில் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக மாநில காவல்துறை தலைவர் திரு பாஸ்கர் ஜோதி மகன்தா கூறியுள்ளார் நேற்று இரவு முதல் கூடுதல் பாதுகாப்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் அவர் கூறினார்

குடியுரிஸம சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் என்ற பெயரில் வன்முறையில் மாணவர்களும் இளைஞர்களும் ஈடுபடுவதை பெற்றோர் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் போராட்டங்களை சமூக விரோதிகள் திசை திருப்ப வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு இடம் கொடுக்காமல் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிலைமை எல்லைமீறி செல்ல காவல்துறை அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார்

எளினும் கம்ருப் மாவட்டத்தில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமலில் உள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இன்று நடைபெறும் கங்கை நதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய கங்கை கவுன்சிலின் முதலாவது கூட்டத்தில் பங்கேற்கிறார் இதில் உத்தரகாள்ட் மாநில முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத்தும் பங்கேற்க உள்ளார் கங்கை நதி தூய்மை தொடர்பான அம்சங்களையும் அது தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் பிரதமர் இக்கூட்டத்தின் போது ஆய்வு செய்வார் என்று பிரதமர் அலுவலகத்தின் டிவிட்டர் செய்தி தெரிவிக்கிறது மாலத்தீவு அரசுடன் நெருங்கி செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளது என பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாலத்தீவு வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு அப்துல்லா சாகித் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் நேற்று சந்தித்தார் அப்போது அவருடன் உரையாடிய பிரதம் திரு நரேந்திர மோடி மாலத்தீவில் அதிபர் திரு இப்ராஹிம் முகமது கோலிஹ் பதவியேற்று ஒராண்டு நிறைவடைவதற்கு வாழ்த்து தெரிவித்தார் கடந்த ஒராண்டில் இருநாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திரடி மோடி திருப்தி தெரிவித்தார் மாலத்தீவின் வலுவான ஜனநாயக செயல்பாட்டிற்கும் அமைதி மற்றும் வளத்திற்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் பிரதமர் உறுதி அளித்தார் இதனிடையே இந்தியா மாலத்தீவு கூட்டு குழுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெய்சங்கள் மற்றும் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு அப்துல்லா சாஹித் ஆகியோா் தலைமை வகித்தனா்

பாதுகாப்பு வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் இந்தோனேசியாவும் ஒப்பு கொண்டுள்ளன இருநாடுகளுக்குமிடையிலான ஆறாவது கூட்டு ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் இந்தோனேசிய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ரெட்னோ மார்கடியும் பங்கேற்றனர் இந்தக் கூட்டத்தின் போது முதலீடுகளை அதிகரிக்கவும் இருநாட்டு மக்களுக்கிடையிலான கலாச்சார பரிமாற்றங்களை வலுப்படுத்தவும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத் குறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திகுறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத் துறைக்கான நாடாளுமன்ற குழுவின் ஆலோசனை கூட்டம் அந்த துறையின் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது எல்லை சாலை அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆவோசனை நடத்தப்பட்டது எல்லைப் பகுதியில் இந்த அமைப்பு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பங்களிப்பு வழங்கிவருவதற்கு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் இந்தக் கூட்டத்தில் பாதுகாப்புத் துறை இணை அமைச்சர் திரு புரீபத் நாயக் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி திரு மனிஷ் திவாரி திரு ஆ ராசா திரு கே ஜே அல்ஃபோன்ஸ் திரு பானு பிரதாப் சிங் வர்மா திரு வி லட்சுமிகாந்த ராவ் திருமதி கப்ரியா கலே திரு சவ்கதா ராய் திரு புஷ்பேந்திர சிங் சாந்தல் ஆகியோரும் பங்கேற்றனர்

பஞ்சாப் நேஷ்னல் வங்கி மோசடியில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மெகுல் சோக்சி விசாரணைக்கு ஆஜராக தவறியதால் அவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சிபிஐ நீதிமன்றத்தின் சிறப்பு நீதிபதி திரு வி சி பார்டே நேற்று கைது வாரண்டை ரத்து செய்ய மறுத்து உத்தரவிட்டார் தேசிய எரிசக்தி சிக்கள தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது எரிசக்தி திறன் அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எரிசக்தி துறையில் இந்தியாவின் சாதனைகளை எடுத்துரைப்பதற்காகவும் எரிசக்தி மற்றும் மின்சார சிக்கனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது மின்சாரம் மற்றும் எரிசக்தி சிக்கனத்தில் சிறப்பாக செயல்பட்ட தொழிற்சாலைகளுக்கு மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் புதுதில்லியில் நடைபெறம் நிகழ்ச்சியில் இன்று விருதுகளை வழங்கி கவுரவிக்கிறார்

வடக்கு இங்கிலாந்து வேல்ஸ் உள்ளிட்டப் பகுதிகளில் கன்சர்வேட்டிவ் கட்சி அதிக அளவில் வெற்றிபெற்றுள்ளது

பிரிட்டனில் பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ள அந்நாட்டின் பிரதமா் திரு போரீஸ் ஜான்சனுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையே நெருக்கமான உறவுகளுக்கு தொடர்ந்து பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக திரு மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திரு போரிஸ் ஜான்சனின் வெற்றிக்கு இங்கிலாந்தில் உள்ள இந்திய வம்சாவளியினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

முதல் முறையாக முழுவதும் டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுவதாக மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் தலைமை இயக்குநர் திரு ஏ கே சாது தெரிவித்துள்ளார்

அமெரிக்காவும் சீனாவும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்கட்ட வர்த்தக உடன்படிக்கையை எட்டியுள்ளன இதளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்தார்

தற்போதைய முதற்கட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் சீனாவின் வர்த்தக கட்டமைப்புகளில் சீர்த்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் மேலும் அறிவுசார் சொத்து தொழில்நுட்ப பரிமாற்றம் நிதி சேவைகள் அந்நிய செலாவனி உள்ளிட்டவற்றில் நிர்வாகத்திலும் சீனா சீர்த்திருத்தங்களை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அமெரிக்காவும் சீனப்பொருட்களுக்கு விதிக்கும் சுங்கத்தீர்வையே மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் பொருளாதார செயல் திட்டங்களை குறிப்பிடதக்க முன்னேற்றத்தை இந்த உடன்படிக்கை எடுத்துக்காட்டுவதாக அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ஸ்டீவன் முன்ச்சின் கூறியுள்ளார் இருநாடுகளுக்குமிடையே வர்த்தக சமநிலையை பராமரிக்க இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்